நரேந்திர மோடி இன்று இலங்கை அதிபரையும் மொரிசியஸ் பிரதமரையும் தொடர்பு கொண்டு கொரோனா நிலவரங்கள் குறித்து பேசினார்

நரேந்திர மோடி இன்று இலங்கை அதிபர் திரு கோத்த பைய ராஜபக்ஷவை தொடர்பு கொண்டு பேசினார்

ராஜபக்ஷ தலைமையில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா கட்டுப்பாட்டு பணிகளுக்கும் கொரோனா பிரச்சனையால் ஏற்படும் பொருளாதார தாக்கங்களை சமாளிக்கும் முயற்சிகளுக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அவர் தெரிவித்தார் இலங்கையில் இந்திய ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்களை துரிதப்படுத்தவும் முதலீட்டு தொடர்புகளை வலுவாக்கவும் தாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக டுவிட்டரில் பிரதமர் தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி இன்று மொரிசியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜக்நாத்தையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மொரிசியசில் கொரோனா பிரச்சனையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி இருப்பதற்கு வாழ்த்து தெரிவித்தார் இந்திய மொரிசியஸ் மக்களுக்கு இடையில் பரஸ்பர கலாச்சார பகிர்வுகளின் அடிப்படையிலான சிறப்பு உறவுகள் இருப்பதாகவும் கடினமான இத்தருணத்தில் இந்தியர்கள் மொரிசியஸ் சகோதர சகோதரிகளுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் என்றும் பிரதமர் கூறினார்

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு நளின் கோலியுடன் சமூக ஊடகத்தில் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார் பாதிக்கப்பட்ட துறையினருக்கு தானியங்கி முறையில் பிணையின்றி கடன் வழங்கும் பணிகளை தொடக்குமாறு அனைத்து பொதுத் துறை வங்கிகளுக்கும் அரசு அறிவுறுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா திட்டத்தினால் நாடு முழுவதும் தடையற்ற பொருளாதார செயல்பாடுகளுக்கு வலுவான அடித்தளம் கிடைக்கும் என்று நிதியமைச்சர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி ரொக்க உதவி வழங்குவதுடன் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவைகளையும் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்கவும் இத்திட்டம் உதவும் என அவர் தெரிவித்தார் பல்வேறு துறைகளில் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள சீர்திருத்தங்களும் இனி மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் மேலும் கூறினார் முகக் கவசம் பெங்களுரில் உள்ள நானோ மற்றும் மென்வகைப் பொருள் ஆராய்ச்சி மையம் இயல்பான பேச்சுக்கு பிரச்சனை கொடுக்காத ழுகக் கவசங்களை வடிவமைத்துள்ளது இந்த முகக் கவசங்களை அணியும் போது வாய்க்கும் முகக் கவசத்திற்கும் இடையே போதிய இடைவெளி இருக்கும் என்பதால் பேசுவதில் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறைச் செயலர் திரு அசுதோஷ் ஷர்மா தெரிவித்துள்ளார் இதற்கிடையே வேலூரைச் சேர்ந்த சித்த மருத்துவர் டாக்டர்

பாஸ்கரன் சுவாச மண்டலத்திற்கு சுகம் அளிக்க கூடிய மூலிகை முகக் கவசங்களை உருவாக்கி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் கொரோனா பணியில் ஈடுபட்டுள்ள களப்பணியாளர்களுக்கு வழங்கி உள்ளார் புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு சிவக்குமாரும் டாக்டர் பாஸ்கரனிடம் இருந்து இந்த மூலிகை முகக் கவசங்களை வரவழைத்து அஞ்சல் துறை ஊழியர்களுக்கும் மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ளவர்களுக்கும் வழங்கியுள்ளார்

இதுவரை கிராமப்புறங்களில் மட்டுமே சலூன்கடைகளை திறக்க அனுமதிக்கப் பட்டிருந்த நிலையில் அரசின் இந்த அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது தமிழகத்தில் சென்னைக்கு வெளியே ஒரு பயணியுடன் ஆட்டோக்களை இயக்க நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப் பட்டிருப்பதும் குறிப்பிடத் தக்கது

இதை தொடர்ந்து ஸ்வயம் இணைதளத்தில் பொறியியல் வகுப்புகளை வழங்க தாங்கள் கவனம் செலுத்தப் போவதாக திருச்சி என்ஐடி இயக்குநர் டாக்டர் மினி ஷாஜி தாமஸ் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி ஜிப்மரில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் புதுச்சேரிக்கு வெளியே கேரள மாநிலம் கண்ணூரில் ஒருவரும் சென்னையில் ஒருவரும் சிகிச்சையில் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று புதுச்சேரியில் செய்தியாளரிடம் தெரிவித்தார் காரைக்கால் மற்றும் ஏனாமில் கொரோனா நோயாளிகள் எவரும் இல்லை என்றும் அவர் கூறினார்

அமைச்சர் மேலும் கூறுகையில்

இவர்கள் பிஆர்டிசி பேருந்துகள் மூலம் சென்னை சென்டரல் ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப் பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து இவர்கள் ரயில் மூலம் காஷ்மீரில் உள்ள உத்தம்பூர் செல்வார்கள் என்றும் அரசு செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவருக்கும் புதுச்சேரி அரசு சார்பில் உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது அன்பழகன் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையிலும் புதுச்சேரியை சிவப்பு மண்டலமாக அறிவிக்க மாநில அரசு தவறியதற்கு மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற நோக்கமே காரணம் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் ரிசர்வ் வங்கியிடம் மாநில அரசுகள் வாங்கத் தகுந்த கடன் மீதான உச்சவரம்பை மத்திய அரசு உயர்த்தியுள்ள போதிலும் இதற்கான நிபந்தனைகளால் மாநில அரசுகளின் உரிமைகள் பாதிக்கப்படும் என்பதால் புதுச்சேரி அரசு உடனடியாக சட்டமன்றத்தைக் கூட்டி இந்த நிபந்தனைகளை நிராகரிக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் விஜய வேணி புதுச்சேரி அரசு வடியாலையில் இருந்து பொது முடக்கத்தின் போது கள்ள சந்தையில் சாராயம் விற்கப்பட்டதாக அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டர் கூறுவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயவேணி கூறியுள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள வடியாலைகளில் இருந்து கலால் துறையின் அனுமதியின்றி எவரும் சாராயத்தை வெளியே எடுக்க முடியாது என்றும் திரு வையாபுரி மணிகண்டனுக்கு எதிராக சட்டப்பேரவைத் தலைவரிடம் தாம் கொடுத்துள்ள புகாருக்கு பழிவாங்குவதே குற்றச்சாட்டின் நோக்கம் என்றும் கூறினார்

வையாபுரி மணிகண்டன் தமது நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளாவிட்டால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் செய்யப்படும் என்றும் திருமதி

ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்புடன் சிறப்பான முறையில் இயக்கப்படுவதை ரயில்வே துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்துவார்கள் என்று ரயில்வே வாரியத்தின் தலைவர் திரு வினோத் குமார் யாதவ் தெரிவித்துள்ளார்